ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன

நாளை ஒடிசாவில் பாதித்த பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி பார்வையிடுகிறார்

புக்கு எதிராக பிணையில் வெளியேற இயலாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

வித்தியாசத்தில் வென்றது

சின்னப்பா ஆகியோர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் தொகுதிக்குட்பட்ட லடாக் புல்வாமா மற்றும் சோபியான் மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளிலும் இந்த வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஏழு மாநிலங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வர்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பீஹாரில் வால்மீகி நகர் தொகுதியில் நடைபெற்ற பேரணியில் நேற்று கலந்தகொன்டு உரையாற்றிய பிரதமர்திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து குறைகூறி வருவதாக தெரிவித்தார் முன்னதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி உத்திரபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்ககட்சிகள் கொள்கையற்ற கூட்டணி உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார் மத்தியஅரசு செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களினால் பெருமளவிலான மக்கள் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

புத்தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலைவாய்ப்பின்மை மற்றும் விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து பேசாமல் பிரதமர் தவிர்த்து வருவதாகக் கூறினார் இதனிடையே ஆறாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஹரியானா மற்றும் பஞ்சாபில் பிரச்சாரம் செய்யவுள்ளார் போனி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவில் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளை கடற்படை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது கடற்படையின் கிழக்கு பிராந்திய குழு பூரி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை கடற்படை அனுப்பி வைத்துள்ளது கடற்படை கப்பல்களான ரன்விஜய் கட்மாட் மற்றும் அய்ராவத் ஆகிய கப்பல்களும் ஹெலிகாப்டர்களும் பூரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன அங்கு தீவிர கண்காணிப்பிலும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

கடந்த வெள்ளிக்கிழமை ஒடிசாவை தாக்கிய புயலால் பூரி நகரம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்துள்ளது அம்மாநிலம் முழுவதும் சுமார் ஒரு கோடி பேர் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புயல் பாதித்த ஒடிசா மற்றும் மேற்கு வங்க ஆளுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புயல்பாதிப்பு நிலவரங்களை கேட்டறிந்தார் ஷடிசா முதல்வர் திரு நவீன் பட்நாக்கையும் பிரதுர் திரு நரேந்திரமோடி தொடர்பு கொண்டு மத்திய அரசின் உதவி குறித்து உறுதி அளித்தார் இத்தொடர்பாக டிவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஒட்டு மொத்த நாடும் துணை நிற்பதாகக் கூறியுள்ளார் ஒடிசாவிற்கு நாளை செல்ல உள்ள பிரதமர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்கிறார்

முதல் மீண்டும் ரயில்போக்குவரத்து தொடங்கும் என ரயில்வே அறிவித்துள்ளது மேற்குவங்கத்தில் ஃபோனி புயலால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை அங்கு ஹவுரா மற்றும் ஷீல்டா பகுதிகளில் ரயில் போக்குவரத்து தொடங்கிஉள்ளது அம்மாநிலத்தில் இயல்பு நிலை நிலவுகிறது

ஒடிசாவை கடந்து மேற்குவங்கத்தை தாக்கிய ஃபோனி புயல் மேலும் வலுவிழந்து வங்க தேசத்தை தங்கியது இதில் கடலோர பகுதிகளை சேர்ந்த கிராமங்கள் நீரினால் சூழப்பட்டுள்ளதாக அந்நாட்டின பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்புத்துறை அமைச்சர் யனாமூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்

ராமேஸ்வரம் பாம்பன் இடையே புதிய ரயில் பாலம் விரைவில் கட்டப்படும் என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் திரு ராகுல் ஜெயின் தெரிவித்துள்ளார் பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுள்ள பாம்பன் ரயில்பாலம் மிகவும் உறுதியுடன் இருப்பது தமது ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகக் கூறினார் கடலுக்கு நடுவே புதிதாகக் கட்டப்படும் ரயில் பாலத்தால் கற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் ராமேஸ்வரம் வரையிவாள ரயில் பானதயை தனுஷ்கோடிக்கு நீட்டிப்பதற்கான முதற்கட்டப் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தையடுத்து ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் வடாக் பகுதியில் ரானுவ வடக்கு பிராந்திய தளபதி வெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங் நேற்று ஆய்வு நடத்தினார் வடாக் பகுதியில் ராணுவத்தினரின் செயல்பாடுகள் மற்றும் தயார் நிலை குறித்து ரானுவ அதிகாரி லெப்டின்ட் ஜென்ரல் ஒய் கே ஜோஸி அவருக்கு விளக்கினார் இதகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் ரானுவ முகாமை ஆய்வு செய்ததாகவும் அங்கு பின்பற்றப்படும் பணிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்ததாகவும் கூறினார் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் அரபு நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர் உமர் அலி பால்சராப் புக்கு எதிராக பிணையில் வெளியேற இயலாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு நீதிபதி அரவிந்த் குமார் அமவாக்கத்துறையின் மனுவை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்

அந்த வங்கிக் கணக்கின் உரிமையாளர் உமர் அலி பல்ஷ்ரப் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார்

மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற மற்றும் சுட்டப்பேரவையில் தங்கள் பதவிக்காலத்தை நாட்டை மேம்படுத்தும் பணிகளில் செலவழிக்க வேண்டும் என குடியரகத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர் வேளாண் கல்வி மருத்துவ சேவை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த ஏதுவாக இவர்கள் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று ஐ எஸ் தீவிரவாதிகளிடம் பயிற்சி பெற்றுள்ளதாக கூறப்படும் தகவல்களுக்கு போதுமான ஆதாரமில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் கொழும்புவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்திய உள்ளிட்ட ஐந்து ஆசிய நாடுகளுக்கு வழங்கப்பட்ட விதி விலக்கை நீட்டிக்காததை குறித்து இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன ஈராலுடனான அணு ஆப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா அந்நாட்டின் மீது பல்வேறு தடைகளை விதித்து வருகிறது இதன் காரணமாக ஏற்கெனவே பொருளாதார ரீதியில் ஈரான் பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது இந்நிலையில் ஆசியாவின் ஐந்து நாடுகளுக்கு கச்சா எண்ணொய் ஏற்றுமதி செய்ய தடை விதித்ததற்கு இந்நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மட்டும் ஈரானுடன் அணு பரிமாற்றம் செய்து கொள்ள அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது